மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் கோவிட் தொற்று பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு

ஊரடங்கை அமல்படுத்துவதில் பிரதமர் திரு

என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வசதிகள் தயாராக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் எளினும் அடுத்த மூன்று நான்கு வாரங்கள் மிகவும் நெருக்கடியான காலக்கட்டமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்நோய்த் தொற்றை அகற்றுவதில் முன்னிலையில் இருந்து பணியாற்றுவோருக்கு தேவையான பாதுகாப்பு சாதனங்கள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அவர் முதலமைச்ச்களை கேட்டுக் கொண்டார் மேலும் ஊரடங்கை மீறுவதை தடுப்பதோடு சமூக இடைவெளி முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறும் பிரதமர் வலியுறுத்தினார் ஊரடங்கால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் விளைப் பொருட்கள் விற்பனை தொடர்பான வேளாண் சந்தை சுட்டங்களில் உரிய மாறுதல் செய்வதோடு விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று விளைப் பொருட்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திரமோடி ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வோருக்கு மின்னனு அனுமதி வழங்குவதற்கும் இதனை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஊரடங்கை அமல்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய அளவில் மேற்கொள்ளும் முடிவை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்துவது என மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு

இதுதவிர இரண்டு லட்சம் தூித சோதனை கருவிகளை வழங்கும்படி மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கு காரணமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களது விளைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தலைமைச் செயலாள் குறிப்பிட்டா்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து உடனே முடிவு எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு

பிற மாநிலங்கள் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் முன்னரே தமிழ்நாட்டில் இந்நோய்த் தொற்றை தடுப்பதற்காக மாநில எல்லைகளில் சோதனைச் சாவடிகளை அமைத்ததுடன் சா்வதேச பயனிகளை விமான நிலையங்களில் சோதனைக்குட்படுத்தியதையும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் சீனாவின் வூகான் பகுதியில் இந்நோய்த்தொற்று உள்ளது என்று அறிந்தவுடன் ஜனவரி மாதத்திலேயே பரிசோதனை கருவிகள் முழு உடல் கவச உடைகள் மற்றும் மருந்துகளை கொள்முதல் செய்ய ஆணை வழங்கியதாக முதலமைச்சா் தமது பதில் கடிதத்தில் எடுத்துரைத்துள்ளாா்

நமது திறமை வாய்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களின் முயற்சியால் தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் ஒரு சதவீதத்திற்கு குறைவாகவே உள்ளதாகவும் முதலமைச்சா் விளக்கம் அளித்துள்ளா்

இத்தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை செயலாள்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நோய்த்தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதிரிகளை சேகரிப்பதிலும் நோய்த்தொற்று உள்ளவர்களுடன் தொடர்புடையவர்களை கண்டறிவதும் முக்கிய பணியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

லாவ் அகர்வால் தெரிவித்தார்

அரசு உத்தரவிட்டால் இந்த ரயில் பெட்டிகளை தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருப்பதாகவும் ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போதிய மருத்துவ வசதி இல்லாத கிராமப்புறங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அங்கேயே சிகிச்சை அளிக்க ஏதுவாகவே ரயில் பெட்டிகள் தற்காலிக மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டிருப்பதாக அத்துறை தெரிவித்துள்ளது

இது தொடர்பான வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி வைத்தியநாதன் மருத்துவமனை இல்லாத கிராமங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள ரயில் நிலையத்திற்கு இந்த பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டு முதற்கட்ட அறிகுறிகள் உள்ளவர்களை தனிமைப்படுத்துவதற்காகவே இந்த வசதி செய்யப்படுவதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி மனுவை தள்ளுபடி செய்துள்ளாா்

இதையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று அதிகாலை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது

கனரக வாகன தொழிற்சாலை மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள ரானுவ தளவாட தொழிற்சாலைகளில் ரத்த கிரகிப்பு சக்தி எதிா்ப்பு சோதனைகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக வீடுகளிலேயே இருக்கும் பெண்கள் மனஅழுத்தம் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்காக மனநல ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி